நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லாது இதர மருத்துவமனைகள் எல்லா நோய்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

மாநிலங்கள் மக்கள் உட்பட அனைத்துத் தரப்பினரும் பொது முடக்கத்தை நீட்டிக்க ஆதரவு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார்

இதுவரை இல்லாத இடங்களுக்கு கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகள் மற்றும் கண்காணிப்பில் உள்ள பகுதிகளில் கண்காணிப்பு மேலும் வலுப்படுத்தப் படும் என்று அவர் தெரிவித்தார் நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்தின் அமலாக்கம் குறித்து விரிவான வழிகாட்டு நாளை வெளியிடப்படும் என்றும் நெறிமுறைகள் புகிய நெறிமுறைகளைத் தயாரிப்பதில் ஏழைகள் மற்றும் தினக்கூலித் தொழிலாளர்களின் நலன்களைக் கருத்தில் கொண்டே அரசு செயல் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக இடைவெளியைப் பராமரித்தல் ஏழைகளுக்கு உதவுதல் வயதானவர்களை கவனித்துக் கொள்ளுதல் ஆகியன இதில் அடங்கும் பிரதமர் இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இது குறித்துப் பேசுகையில் கொரோனா ஒழப்புப் பணிகளில் முன்னின்று ஈடுபட்டு வரும் டாக்டர்கள் செவிலியர்கள் துப்புரவுப் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினரை மக்கள் மதிக்க வேண்டும் என்றும் தொழில் வணிகத் துறையினர் தங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யாமல் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மிகுந்த பொறுமையாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்து பொது முடக்கத்தை வெற்றிபெறச் செய்து வரும் மக்களை பிரதமர் பாராட்டினார் முன்கூட்டிய தயார்நிலை காரணமாகவே இந்தியா வில் கொரோனா வைரசை திறம்பட்ட முறையில் கட்டுப்படுத்த முடிந்திருப்பதாகக் குறிப்பிட்ட அவர் நாட்டில் கொரேனா நோயாளிகள் எவரும் இல்லாத போதே விமான நிலையங்களில் பயணிகளைப் பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கி விட்டதைச் சுட்டிக் காட்டினார்

மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று இத்தகவல்களை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கொரோனா வைரஸ் பரிசோதனை வசதிகளை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமே கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான பிரத்தியேக மருத்துவமனை என்பதால் இதர மருத்துவமனைகளில் எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்

மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று அசோக் ஹோட்டலுக்கு நேரில் சென்று இந்த ஏற்பாடுகளை பார்வையிட்டுப் பாராட்டியுள்ளார்

இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா செய்தியாளர்களிடம் கூறுகையில்

புதுச்சேரியில் இன்று தமிழ் புத்தாண்டை மக்கள் அவரவர் வீடுகளில் இருந்தே கொண்டாடினர் கொரோனா பொது முடக்கம் காரணமாக கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் இருக்கவில்லை புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாநில மக்களுக்கு தமிழ் புத்தாண் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கார் பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொரோனா பொது முடக்கம் காரணமாக ஊர்வலங்கள் மற்றும் கூட்டங்கள் தவிர்க்கப்பட்டன அரசியல் கட்சிகள் சார்பில் கட்சிக்க ஒரு தலைவர் மட்டுமே அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதிக்கப் பட்டது புதுச்சேரியில் முகக் கவசம் அணியாமல் வெளியே வருபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப் பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு புதுச்சேரி துணைநிலை ஆளுனரை திரும்ப அழைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மாநில அரசை கலைக்க வேண்டுமென துணை சபாநாயகர் திரு

ஆர் பாலன் கூறியுள்ளார்

இப்பிரச்சனையில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டு துணைநிலை ஆளுனரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் புதுச்சேரி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்ட அரசு என்று சொல்லிக் கொள்வதில் பொருளே இராது என்பதால் மாநில அரசை மத்திய அரசு கலைத்து விடலாம் என்றும் கூறினார் புதுச்சேரியில் பொதுமுடக்க விதி முறைகளை மீறியதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் குமார் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லாது இதர மருத்துவமனைகள் எல்லா நோய்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்